வெளிநாட்டவர் சட்டவிரோதமாக குடியேறுவது தடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

அமித்ஷாகூறியுள்ளார்

ஏற்பாடுகளும் விரிவான அளவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன

சேர்ந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இலங்கை பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே ஐந்து நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார்

இனி விரிவான செய்திகள் குடியுரிமை திருத்தச் சுட்டம் அமவ்படுத்தப்பட்டதால் அசாம் மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் வெளிநாட்டவர் சுட்டவிரோதமாக குடியேறுவது தடுக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் அஸ்ஸாம் மாநிலம் கோக்ரஜாரில் போடோ அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டதற்கான விழாவில் உரையாற்றிய அவர் குடியுரிமை சுட்டத்தை பயன்படுத்தி வெளிநாட்டவர் சுட்டவிரோதமாக குடியேறுவார்கள் என்ற வதந்திகள் பரப்பப்படுவதாகவும் இதனை மக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வன்முறைப்பாதையில் செல்வோர் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோட்டத்திற்கு வருமாறு பிரதமர் கேட்டுக்கொண்டார் எந்த ஒரு பிரச்சினைக்கும் வன்முறை தீர்வாகாது என்றும் அவர் குறிப்பிட்டார்

இவர்களுக்கு மத்திய மாநில அரசுகளின் திட்டங்கள் மூலம் மறுவாழ்வு அளிக்கப்படும் என்றம் அவர் கூறினார் போடோலாந் பிராந்திய கவுன்சில் சம்பந்தப்பட்ட அனைவருடனும் கலந்து ஆலோசித்து புதிய வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்தும் என்று பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார் வடகிழக்குப்பகுதியில் நிரந்தரமான அமைதி ஏற்பட போடோ அமைதி ஒப்பந்தம் பாதை அமைத்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார் ஒட்டுமொத்த வடகிழக்குப் பகுதிக்கும் புதிய விடியல் ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார் இந்த நிகழ்ச்சியில் அஸ்ஸாம் முதலமைச்சர் திரு சர்பானந் சோனாவால் மற்றம் மாநில அமைச்சர்கள் கலந்துகொண்டனர் போடோ அமைதி உடன்படிக்கை பிரதமர் திரு நரேந்திரமோடியின் உறுதியான தலைமைக்கு சான்றாக விளங்குவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் பிரதமர் எடுத்த முயற்சியின் பயனாக அசாமில் நிரந்தர அமைதி ஏற்பட வழி பிறந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் பிரதமர் மோடியின் ஆட்சி நம்பிக்கையின் சின்னமாக விளங்குவதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார் மக்களவையில் ஆளும் பிஜேபி உறுப்பினர்களுக்கும் எதிர்க்கட்சியான காங்கிரஸ் நாடாளுமன்ற உறப்பினர்களுக்கும் இடையே ஏற்பட்ட கூச்சல் குழப்பம் காரணமாக அவை நடவடிக்கைகள் இன்று நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டன முன்னதாக கேள்விநேரத்தின்போது திரு ராகுல்காந்தி எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தன் பதிலளிப்பதற்குமுன் பிரதமருக்கு எதிராக திரு ராகுல்காந்தி பேசியது பற்றிய அறிக்கை ஒன்றை வாசித்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த காங்கிரஸ் உறுப்பினர்கள் அவைத்தலைவரின் இருக்கை அருகே சென்று முழக்கங்களை எழுப்பினர் ஒரு சிலர் அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தனை நோக்கி சென்றனர் பிஜேபி உறுப்பினர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினர் இதையடுத்து அவை நடவடிக்கைகளை பிற்பகல் ஒரு மனி வரை ஒத்திவைப்பதாக மக்களவைத் தலைவர் திரு ஒம் பிர்லா அறிவித்தார் பின்னர் அவை கூடியபோது அமைச்சர் திரு ஹர்ஷ்வர்தனை நோக்கி சென்ற காங்கிரஸ் உறுப்பினர் திரு மாணிக்தாகூரை அவையிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் அவர் மன்னிப்புகோர வேண்டும் என்றும் பிஜேபி உறுப்பினர்கள் கோரினர் இதையடுத்து ஏற்பட்ட கூச்சல் குழப்பத்தால் பிற்பகல் இரண்டு மணிவரை ஒத்திவைக்கப்பட்டு பின்னர் அவை கூடியபோதும் நிலைமை சீரடையாததால் நாள் முழுவதும் நடவடிக்கைகள் ஒத்திவைக்கப்பட்டன தில்லி சட்டப்பேரவை தேர்தல் வாக்குப்பதிவுக்கு அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன எழுபது உறுப்பினர்களை கொண்ட தில்லி சட்டப்பேரவைக்கு நாளை வாக்குபதிவு நடைபெறுகிறது

சிறப்பு அஞ்சல் வாக்கு வசதி மூத்த குடிமக்களை வாக்குச்சாவடிகளுக்கு அழைத்துச்செல்ல வாகன வசதி போன்றவற்றுக்கு தேர்தல் ஆணையம் ஏற்பாடு செய்துள்ளது வாக்குச்சாவடி அலுவவர்கள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடிகளுக்கு செல்ல வசதியாக நாளை அதிகாலை நான்கு மணி முதலே மெட்ரோ ரயில் சேவை தொடங்கப்படும் என்று நிர்வாகம் அறிவித்துள்ளது மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா கீதாராமன் நாளை சென்னையில் நடைபெறம் நிகழ்ச்சியில் மத்திய பட்ஜெட் குறித்து பல்வேறு துறைகளின் நிபுணர்கள் மற்றும் தொழில்துறை பிரதிநிதிகளை சந்தித்து பேசவுள்ளார் காலையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வர்த்தக சங்கங்கள் தொழில் வர்த்தக கூட்டமைப்புகள் வங்கி மற்றும் காப்பீட்டுத் துறை பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடும் அமைச்சர் பிற்பகலில் பொருளாதார நிபுணர்கள் பேராசிரியர்கள் பல்துறை நிபுணர்களிடையே உரையாற்றுவார்

பல்வேறு துறைகள் மற்றும் தொழிற்சாலைகளில் இளைஞர்கள் வேலை வாய்ப்பை பெறுவதற்கு பிரதமரின் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் முக்கிய பங்காற்றுவதாகவும் திரு ஆர் கே சிங் மாநிலங்களவையில் தெரிவித்தார் இந்தியாவில் கொரானா வைரஸ் வராமல் இருப்பதற்கான அனைத்து முன்ளெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தினசரி அடிப்படையில் நிலைமை கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மத்திய சுகாதார செயலர் திருமதி ப்ரீத்தி சுதன் தெரிவித்துள்ளார் அளைத்து மாநிலங்கள் மற்றம் யூளியன் பிரதேசங்களின் சுகாதார செயலர்களுடன் காணொலி மூலம் ஆய்வு மேற்கொண்ட அவர் இந்நோய் குறித்த விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்துவதில் கவனம் செலுத்தமாறு கேட்டுக்கொண்டார் மத்திய சுகாதாரத்துறையில் வரும் அறிவுரைகளை கவளித்து உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறும் இதுகுறித்து மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் சிங்கப்பூர் தாய்லந்து ஹாங்காங் மற்றும் சீனாவின் அனைத்து பகுதிகளில் இருந்து வரும் விமானங்களில் உள்ள பயணிகளுக்கு கொரானா பாதிப்பு உள்ளதா என தீவிரமாக கண்காணிக்க அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

நீதிபதி திருமதி பானுமதி தலைமையிலான பெஞ்ச் மத்திய அரசின் மனு மீது பதில் அளிக்குமாறு நான்கு குற்றவாளிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டது இது கால தாமதத்தை ஏற்படுத்தும் என அரசு தலைமை வழக்கறிஞர் திரு துஷார் மேத்தா தெரிவித்ததை உச்சநீதிமன்ற பெஞ்ச் ஏற்க மறுத்துவிட்டது இலங்கை பிரதமர் திரு மஹிந்த ராஜபக்சே ஐந்து நாள் பயணமாக புதுதில்லி வந்துள்ளார் வெளிபுறவுத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சுப் சும்ராவ் தோத்ரே இலங்கை பிரதமரை விமான நிலையத்தில் வரவேற்றார் தமது பயணத்தின்போது அவர் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் பேச்சு நடத்துகிறார் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் அவர் சந்திக்கிறார் குடியரசு தலைவர் மாளிகையில் அவருக்கு நாளை பாரம்பரிய வரவேற்பு அளிக்கப்படுகிறது இருதரப்பு விவகாரங்கள் குறித்து அவர் தலைவர்களுடன் பேச்சு நடத்த உள்ளதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கரும் இலங்கை பிரதமரை சந்தித்து பேசவுள்ளார்

ஒருவார காலம் நடைபெற்ற நிகழ்ச்சிகளில் பங்கேற்று பல்வேறு போட்டிகளில் வெற்றிபெற்றவர்களுக்கு தமிழக துணை முதலமைச்சர் திரு ஒபன்னீர்செல்வம் பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் பழங்குடியின மக்களுக்கு மத்திய அரசு செயல்படுத்திவரும் திட்டங்களை பயன்படுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் தீய சக்திகளின் தூண்டுதலுக்கு ஆளாகி தவறான பாதையில் சென்றுவிடக்கூடாது என்றார் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் பேரறிவாளன் கருணை மனு மீது சுட்டப்படி முடிவெடுக்க தமிழக ஆளுநருக்கு அதிகாரம் உள்ளது என்று மத்திய அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை விடுதலை செய்ய தமிழக அரசு தீர்மானம் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பப்பட்ட பின்னரும் அதன்மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் தம்மை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி விடுதலை செய்ய உத்தரவிடக்கோரி நளினி தாக்கல் செய்த மனு மீது இன்று விசாரணை நடைபெற்றது இந்த மனு விசாரணைக்கு உகந்தது அல்ல என்றும் இதனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து

இந்தப்போட்டி இந்திய நேரப்படி காலை ஏழரை மணிக்கு தொடங்கும்